வாக்குப்பதிவு தொடங்கியது

இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

மத்திய அமைச்சா்கள் திரு ராதாமோகன்சிய் திரு ஹா்ஷவா்தன் திருமதி மேனகா காந்தி திரு நரேந்திரசிய் தோமர் திரு கிருஷ்ணபால் குர்ஜார் ராவ் இந்தர்ஜித் சிய் ஆகியோர் இன்றைய தேர்தலில் வேட்பாளர்களாக உள்ளனர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு கவுதம் கம்பீர் தில்லி பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி சாத்வி பிரக்யா சிங் தாகூர் ஆகியோர் பிஜேபி சார்பில் போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி ஷீலா தீக்ஷித் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு திக் விஜய் சிங் திரு பூபேந்தர் சிங் ஹூடா ஆகியோரும் குத்துச்சண்டை வீரர் திரு விஜேந்தர் சிங்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் வும் இந்த ஆறாம் கட்ட தேர்தலில் வேட்பாளராக உள்ளார் தேர்தலை அமைதியாக நடத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதைபொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநில் குஷி நகர் மற்றும் தியோரியாவில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பின்னா் மத்தியப்பிரதேசத்தில் கண்ட்வா மற்றும் இந்தூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளாா் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி பஞ்சாபில் ஷகித் பஹத்சிங் நகர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய வின்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் இரண்டுவார கால கோடை கால பயிற்சி முகாம் நாளை தொடங்குகிறது

பெங்களூருவில் இன்று நடைபெற உள்ள இதற்கான தொடக்க விழாவில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் பங்கேற்க உள்ளார்

பின்னா் அவா்கள் ராக்கெட் ஏவுதளத்திற்கும் சென்று பார்வையிட உள்ளனா் இஸ்ரோவின் நான்கு மையங்களில் நடைபெற உள்ள இப்பயிற்சியில் சுற்றுசூழல் அறிவியல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வானியல் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து மாணவா்களுக்கு கற்பிக்கப்பட உள்ளது

உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இம்மாவட்டம் நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்தாலும் முந்தைய சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளின் அரசால் முன்னேற்றம் அடையவில்லை என்று குற்றம் சாட்டினாா் மக்களவைக்கு தற்போது நடைப்பெற்றுவரும் தேர்தல் காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தத்திற்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் க்கும் இடையே நடைபெற்றுவரும் தேர்தல் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மத்தியப்பிரதேச மாநிலத்தில் கார்கன் குஜால்பூர் தார் ஆகிய இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுடன் சாதாரண மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் தில்லி முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முத்த தலைவருமான திரு ராஜ்குமார் சவுகான் அக்கட்சியிலிருந்து விலகி தில்லி பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தார் நான்குமுறை சட்டப்பேரவை உறுப்பினாராக இருந்த அவர் திருமதி ஷீவா தீக்ஷித் தலைமையிலான அரசில் அமைச்சராக பதவி வகித்தாா் ஜம்மு காஷ்மீர் மாநில் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அங்குள்ள ஹென்ட் சிட்டபோரா பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றிவலைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன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

நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெிவித்த பிறகும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று முதலனமச்சரும் துணை முதலமைச்சரும் பேசி வருவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

அப்போது இரு நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விவாதித்தனர் அப்போது பேசிய திரு வெங்கைய நாயுடு பவுத்த மதம் இந்து மதம் இடையேயான பிணைப்பு இரு நாடுகளுக்கு இடையே உறவை வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்தியாவின் மருந்து நிறுவனங்கள் தங்கள் நாட்டில் செயல்பட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்த வியட்நாம் பிரதமரின் கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் வியட்நாம் மக்களின் உடல்நலத்திற்காக நியாயமான விலையில் உயர்தர சுகாதார முறைகள் அளிக்கப்படும் என்று திரு வெங்கையா நாயுடு உறுதி அளித்தாா்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

அந்நாட்டு பிரதமா் திரு இம்ரான்கான் உள்துறை அமைச்ச் திரு இஜாஸ் ஷா ஆகியோர் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து தீவிரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தான் தேசிய ஆணையம் ஜமாவுத் தாவா அமைப்புடன் தொடா்பு வைத்துள்ள தடைசெய்யப்பட்டுள்ள ஏழு இயக்கங்களின் பெயர்களையும் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டின் முன்னாள் பத்திரிகையாளரும் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியவருமான மேனா மன்கள் என்பவர் நேற்று காபூலில் குட்டுக்கொல்லப்பட்டார் காபூலில் இவர் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார் மன்களின் இழப்பிற்கு இதுவரை எவரும் பொறுப்பேற்கவில்லை என்ன காரணத்திற்காக அவர் கொல்லப்பட்டார் என்பதும் தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிப்பதற்கான இறுதி ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது ஹைதராபாத்தில் இன்று இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் போட்டியில் சென்னை அணியும் மும்பை அணியும் பலப்பரிட்சை நடத்துகின்றன முதல் தகுதி கற்றில் மும்பை அணி சென்னை அணியை வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறியது இரண்டாவது தகுதி தகற்றில் சென்னை அணி தில்லி அணியை வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறியது சென்னை மற்றும் மும்பை அணிகள் இதுவரை மூன்று முறை ஐ பி எல் தொடரில் கோப்பையை வென்றுள்ளன